மேற்கொள்வதைதவிர்க்குமாறுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

அமெரிக்கமற்றும் தாலிபான்களுக்கிடையிலானஒப்பந்தம் குறித்துஅமெரிக்காகொண்டுவந்ததீர்மானத்திற்கு ஐநா குழு ஒருமனதாகஒப்புதல் வழங்கியுள்ளது

ஆசியடுலிம்பிக் குத்துச்சண்டைதகுதிகுற்றின் இறுதிபோட்டிக்கு இந்தியாவின் விகாஸ் கிருஷன் மற்றும் சிம்ரஞ்ஜித் கவுர் ஆகியோர் தகுதிபெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர் திருஜோதிர் ஆதித்யசிந்தியாநேற்றுஅக்கட்சியிலிருந்துவிலகினார்

காங்கிரஸ் கட்சியிலிருந்துகொண்டுமக்களுக்குசேவை புரிய இயலாததால் கட்சியிலிருந்துவிலகுவதாகஅவர் அந்தகடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே திருசிந்தியாகட்சிவிரோதசெயல்களில் ஈடுபட்டதாககூறி அவரைகாங்கிரஸ் கட்சிநீக்கியுள்ளது

இவர்கள் அனைவரும் திருசிந்தியாவின் ஆதரவாளர்கள்

இதில் ஏற்கெனவே இரண்டு இடங்கள் காலியாகஉள்ளன

கொரோனாவைரஸ் வேகமாக பரவுவதையடுத்து மத்தியசுகாதாரத் துறைஅமைச்சகம் சிலஅறிவுறுத்தல்களைவெளியிட்டுள்ளது இத்தாலி கொரியாஆகியநாடுகளிலிருந்துவருபவர்களுக்குவிசாகட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளன

இத்தாலியிலிருந்து இந்தியாவிற்குதிரும்பும் இந்தியமாணவர்கள் தங்களதுவிவரங்களைஆள்லைள் மூலம் தரவேண்டும் என்று இத்தாலியில் உள்ள இந்தியத் தூதரகம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கமாநிலத்தில் கொரோனாவைரஸ் பாதிப்பு இருக்கும் என்றசந்தேகத்தின் பெயரில் நான்குபேர் பெலியாகட்டாதொற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியிலிருந்துவந்த மூன்றுபேருக்குகொரோனாவைரஸ் அறிகுறிகள் இருந்ததாகவும் மேலும் விமானநிலையபணியாளர் ஒருவருக்கு இதுபோன்றஅறிகுறி இருந்ததால் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

இதனையடுத்து கேரளாஅரசுபல்வேறுகட்டுப்பாடுகளைவிதித்துள்ளது இம்மாதம் இறுதிவரைகல்விநிறுவனங்கள் திரையரங்குகள் அதன்படி அங்கு முடப்படுகின்றன

இவர்கள் கொச்சிமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்துபேசியஅம்மாநிலககாதாரத் துறைஅமைச்சர் திருமதிசைலஜா மூன்றுபேரின் நிலைமையும் சீராகஉள்ளதாககுறிப்பிட்டார் இத்தாவியிலிருந்து இவர்கள் பயணம் செய்தவிமானத்தில் சகபயணிகளின் விவரங்கள் தொகுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

கொரோனாவைரஸ் வேகமாக பரவுவதையடுத்து சீனா ஈரான் கொரியா ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனி ஆகியநாடுகளுக்கு இந்தியர்கள் பயணம் செய்வதைதவிர்க்குமாறு மத்தியசுகாதாரத் துறைஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேரளா ராஜஸ்தான் தமிழ்நாடுமற்றும் பஞ்சாப் மாநிலசுகாதாரத் துறை அமைச்சர்களுடன் தொலைபேசியில் உரையாடிநிலைமையைகேட்டறிந்தார் என்றுஅவர் குறிப்பிட்டார்

வின் மனிதஉரிமைஅமைப்பைகேட்டுக்கொண்டுள்ளனர் ஜெனிவாவில் நேற்றுநடைபெற்றமனிதஉரிமை குழு கூட்டத்தில் பேசியதிருநசீர் ஆசிஸ்கான் பாகிஸ்தான் ஆக்கரமிப்பு காஷ்மீர் பலுசிஸ்தான் ஆகிய இடங்களில் மனிதஉரிமைமீறல்கள் அதிகஅளவில் உள்ளதாகதெரிவித்துள்ளார் மேலும் செயல்கள் தீவிரவாதஅமைப்பின் அதிகரித்துள்ளதாகவும் தடைசெய்யப்பட்டதீவிரவாதஅமைப்புகளின் தலைவர்கள் எந்தவிதகட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றிவருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் அரசுஅவர்களுக்குஆதரவு அளித்துவருவதாகஅவர் குற்றம் சாட்டினார்

வின் மனிதஉரிமைஅமைப்பு பாகிஸ்தானைவலியுறுத்தவேண்டுமென்றும் அவர் கூறினார் ஆசியஒலிம்பிக் தகுதிக்கற்றுகுத்துச்சண்டைபோட்டியில் இந்தியாவின் விகாஷ் கிஷன் சிம்ரஞ்சித் கவுர் ஆகியோர் இறுதிப்போட்டிக்குதகுதிபெற்றுள்ளனர்

இன்றுநடைபெறும் இறுதிபோட்டியில் விகாஷ் கிஷன் ஜோர்டானின் இசையா ஷூசைனுடன் மோதுகிறார் சிம்ரஞ்சித் கவுர் தென்கொரியாவின் ஒ இயான் ஜி யுடன் மோதுகிறார் பர்மிங்காமில் இன்றுதொடங்கும் இங்கிலாந்துடுபன் பேட்மிண்டன் போட்டயில் இந்தியாவின் பிவிசிந்து சாய்னாநேவால் ஸ்ரீகாந்த் சாய் பிரனீத் எச் எஸ் பிரனாய் சவுரவ் வர்மாஆகியோர் பங்கேற்றனர்